இந்தக் கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்தப் பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

என்று அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்டவாரியம் தெரிவித்துள்ளது

இவங்கை அதிபர் தேர்தலில் கோத்தபய ராஜபக்ச வெற்றி பெற்றுளார் தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத் தொடர் நாளை தொடங்குகிறது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தக் கூட்டத் தொடரை கமூகமாக நடத்துவது குறித்து இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த கூட்டத் தொடர் போல் இந்த கூட்டத் தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமைய எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுவது சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார்

சூழ்நிலை வேலைவாய்ப்பின்ம விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை பொருளாதார போன்றவற்றை இந்தக் கூட்டத் தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக மக்களவை காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சவுத்திரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்தக் கூட்டம் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நடைபெறும் இதற்கிடையே இந்தக் கூட்டத் தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் இன்று ஆலோசனை நடத்தினர்

மஹாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியுடன் இணைந்து ஆட்சியமைப்பது குறித்து தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி இடையே தில்லியில் இன்று நடைபெறுவதாக இருந்த ஆலோசனைக் கூட்டம் நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனிடையே புனேயில் இன்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் குழுக் கூட்டத்திற்கு அக்கட்சித் தலைவர் திரு சரத்பவார் ஏற்பாடு செய்துள்ளார் மஹராஷ்டிராவில் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சியுடன் கூட்டணி ஆட்சி அமையும்பட்சத்தில் எந்தெந்த துறைகளை பெறுவது என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சுட்ட வாரியம் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளது லக்ளோவில் இன்று நடைபெற்ற அவ்வாரியத்தின் செயற்குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியத்தின் செயலாளர் திரு ஸஃபர்யப் ஜிலானி உரிமைகளுக்காக போராடுவது தங்களது உரிமை என்று கூறினார் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்வதை ஆதரிப்பதாக அவர் கூறினார்

ஜிலானி தெரிவித்தார் முன்னதாக சன்னி வக்ஃப் வாரியம் உச்சநீதிமன்றத் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ரவிரஞ்சன் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு ரகுபர்தாஸ் மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயரதிகாரிகள் பலர் கலந்துகொண்டனர்

அனிருத் போஸ் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதையடுத்து புதிய நீதிபதியாக டாக்டர் ரவிரஞ்சன் நியமிக்கப்பட்டுள்ளார் லடாக்கில் உயரமான மலைப் பகுதிகளில் பயன்படுத்தும் வகையிலான சிறப்புத் தரத்திலான டீசல் விநியோகத்தை உள்துறை அமச்சா் திரு அமித் ஷா தில்லியில் இருந்து காணொலிக் காட்சி மூவம் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் லடாக்கில் கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றிய அமைச்னர் லடாக் மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேறியதற்கு வாழ்த்து தெரிவித்தாா் அப்பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் முடுக்கி விடப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா கூறினார் பின்னர் பேசிய பெட்ரோலியத்துறை அமைச்சள் திரு தர்மேந்திர பிரதான் இந்த சிறப்பு வகை டீசல் தங்குதடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தாா் இந்தியன் ஆயில் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு வகை டீசல் லடாக் கார்கில் காஸா மற்றும் கேலாங் பகுதிகளில் உள்ள வாகன ஓட்டிகளுக்கு பயன்படும்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வமா மாவட்டத்தை ஒட்டிய அக்னூர் பகுதியில் இன்று நேடிட்ட குண்டுவெடிப்பில் பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்தார்

இலங்கை அதிபர் தேர்தலில் திரு கோத்தபய ராஜபக்சே வெற்றி பெற்றுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னர் அந்நாட்டு தேர்தல் ஆணையம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது இவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட திரு

பதிவான வாக்குகளில் திரு

தேர்தலில் வெற்றி பெற்ற திரு கோத்தபய ராஜபக்கவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தோல்விக்குப் பொறுப்பேற்று ஐக்கிய தேசிய கட்சித் துணைத் தலைவர் பதவியில் இருந்து திரு சஜித் பிரேமதாச ராஜினாமா செய்தார் அந்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஹரின் பெர்னாண்டோ உட்பட பல அமைச்சர்களும் தங்களது ராஜினாமா கடிதத்தை சமா்ப்பித்துள்ளனா் இதனிடையே அமைச்சரவையின் சிறப்புக் கூட்டத்திற்கு அந்நாட்டுப் பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார்

இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையின்போது பாதுகாப்பு பொருளாதாரம் ளரிசக்தி பயங்கரவாதம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது

கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்டதையடுத்து அங்கு செல்லும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு நேற்று அதிகாலை சிறப்பு பூஜையுடன் கோவில் நடை திறக்கப்பட்டதையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து ஐயப்பனை தரிசிக்க வந்தவண்ணம் உள்ளனர் இதனையடுத்து அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அம்மாநில அரசு செய்துள்ளது அமெிக்கா தென்கொரியா இடையேயான கூட்டு ரானுவம் மற்றும் விமானப் படைப் பயிற்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாங்காக்கில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின்போது அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் மற்றும் தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜியோய் கியோய் டூ ஆகியோர் கூட்டாக அறிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மார்க் எஸ்பர் வடகொரிய உடனான நல்லுறவை பேணும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் பேசிய தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு இதனையடுத்து ஜியோங் இரு நாடுகளுக்கிடையேயான ஆலோசனைக்குப் பிள் ரானுவப் பயிற்சி குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறினார் முன்னதாக இவ்விரு நாடுகளிடையேயான கூட்டு ராணுவப் பயிற்சிக்கு வடகொரியா கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது

ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாகர் கிருஷ்ணா தங்கப்பதக்கத்தையும் பிரமோத் பகத் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது

நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் ரெட்டி மனு அட்ரி இணை பட்டம் வென்றது

தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது